தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு டிஜிட்டல் முறையில் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு

ம் ம் ம் ம் ம பிரதமர் சர்வதேச அளவில் போட்டியிடும் வகையில் நம்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தரமான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான உத்வேகத்தையும் அதற்கான சூழலையும் தொழிற்சாலைகளிடையே உருவாக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்

இலகுவான வர்த்தகம் தேவையற்ற சுமைகளை குறைப்பது தளவாடங்களின் விலையை குறைப்பது ஏற்றுமதி மையங்களாக தயாரிப்பது போன்றவற்றின் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார்

படைப்பாற்றல் திறன் புதுமையான ஆராய்ச்சிகள் திறன்மேம்பாட்டின் மூலம் உள்நாட்டிலேயே உலகத்தரத்திலான பொருட்களை உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றார்

புனேயில் இன்று முதல் தவணை கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொண்டபின் ட்விட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் தகுதியான அனைத்து மக்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வரவேண்டும் என கேட்டுக்கொண்டார்

காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் குழு கூட்டம் நாளை கூடி இவ்விரு மாநிலங்களில் போட்டியிடும் அக்கட்சி வேட்பாளர்களை இறுதி செய்ய உள்ளது

அஇஅதிமுக பிஜேபி இடையேயான தொகுதிப்பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஒருசில நாட்களில் உடன்பாடு எட்டப்படும் என்று தெரிகிறது

திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையிலான தொகுதிப்பங்கீடும் இன்று இறுதி செய்யப்படுகிறது திமுக மதிமுக இடையிலான தொகுதிப்பங்கீடு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது

கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

எடப்பாடி

பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் திரு

தமிழகத்தில் விளைவிக்கப்படும் அனைத்து வேளாண் விளைபொருட்களும் அரசால் கொள்முதல் செய்யப்படும் வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் ஆணையம் அமைக்கப்படும் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய ஒரு லட்ச ரூபாய் வரையிலான வேளாண்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்

மாணாக்கரின் உயர்கல்விக்கடன் தள்ளுபடி அனைவருக்கும் இலவச மருத்துவம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன

அதிகம் செலவு செய்யப்படும் தொகுதி குறித்த தகவல்கள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவியுடன் கண்டறியப்படும் என்றார்

சிங் பெட்ரோல் டீசல் சமையல் ளிவாயு விலை உயர்வு மக்களை பாதிக்காமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு அளடுத்து வருவதாக மத்திய கப்பல் சாலை போக்குவரத்துதுறை இணையமைச்சர் திரு

மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெட்ரோல் டீசலை சரக்கு சேவை வரி கட்டமைப்பிற்குள் கொண்டு வர ஆலோசனை நடைபெறுவதாக குறிப்பிட்டார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும் என்று தெரிவித்த அவர் தமிழகத்தில் பிஜேபி நல்ல வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் மக்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டார்

விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய துாத்துகுடி அவர் நாகர்கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறும் பிஜேபியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு

மாநிலம் முழுவதும் பிஜேபி தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறிய அவர் அஇஅதிமுக உடனான தொகுதிப்பங்கீடு சுமூகமாக நடைபெறுவதாக கூறினார்

இதுகுறித்து எமது திருப்பூர் செய்தியாளர்